நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சுகாதாரத்துறை கூறியுள்ளது

புதுதில்லியில் இது தொடர்பாக மத்திய ரசாயானம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு சதானந்தா கவுடா தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தேவையுள்ள மாநிலங்களுக்கு விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இதன் ஏற்றுமதி ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதனிடையே அம்மாநிலத்தில் எஞ்சிய மூன்றுகட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரசார நேரம் குறைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மறுவாக்குப் பதிவுக்குத் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே தேதி நடைபெற்ற தேர்தலின்போது இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்ட நிலையில் இன்று மறுவாக்கப்பதிவின்போது இடது கை நடு விரலில் மை வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்

உடலநலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக் இன்று அதிகாலை காலமானர்

நெஞ்சுவலி காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி காலை ஐந்து மணி அளவில் காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது

வேலூர் மாவட்டத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் கூறியுள்ளார் மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவா தெரிவித்துள்ளார்

வல்லத்தில் நோய் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

கரூரில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் மு வடநேரே ஆய்வு செய்தார் கரூர் மாவட்டத்தில் நான்கு இடங்களில் மொத்தம் ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் சிகிச்சை மையங்களையும் அவர் பார்வையிட்டார் இதற்கான பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கமான அளவில் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழழ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது வெப்பசலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தருமபுரி மாவட்டம் பென்னகரம் பகுதியில் நேற்றிரவு ஆல்ங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்துள்ளது அமெரிக்காவில்

ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகித் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார்

மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற

சென்னையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது